தீவிரவாதத்திற்கும் அதற்கு ஆதரவு அளிப்பவர்களுக்கும் எதிராக உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்என்று சார்க் நாடுகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

குடியுரிமை சட்டதிருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது

எண்ணப்படுகின்றன

பிரதேச அரசு பணியிடை நீக்கம் செய்துள்ளது

பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது தீவிரவாதத்தையும் அதற்கு ஆதரவு கொடுக்கும் சக்திகளையும் வீழ்த்த உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்என்று சார்க் நாடுகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

இதை முன்னிட்டு சார்க் செயலகத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி எழுதியுள்ள கடிதத்தில் வலுவான சார்க் கூட்டமைப்பை உருவாக்க நம்பிக்கையூட்டும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று கூறியுள்ளார் பாகிஸ்தானுக்கு வேண்டுகோள் விடுக்கும் விதமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கருத்துக்களை தெரிவித்துள்ளார் தீவிரவாதத்தால் அச்சுறுத்தல்களையும் பாதிப்புகளையும் சார்க் நாடுகள் தொடர்ந்து சந்தித்து வருவதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் இவற்றை முறியடிக்க இந்த கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கு இடையே கூடுதல் ஒத்துழைப்பு அவசியம் என்று தெரிவித்துள்ளார் சார்க் கூட்டமைப்பின் செயல்பாடுகள் நல்ல முன்னேற்றத்தை எட்டியுள்ளதாகவும் ஆனால் எட்டவேண்டிய இலக்குகள் அதிகம் உள்ளன என்றும் அவர் கூறியுள்ளார்

ஆனால் உரி தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னர் இஸ்லாமாபாத் உச்சிமாநாட்டில் பங்கேற்க இயலாத சூழல் நிலவுகிறது என்று இந்தியா அந்த மாநாட்டை புறக்கணித்தது பங்களாதேஷ் திட்டமிடப்பட்டிருந்த சார்க் மாநாட்டில் பங்கேற்க முடியாது என்று அறிவித்ததை தொடர்ந்து அந்த உச்சிமாநாடு ரத்து செய்யப்பட்டது குடியுரிமை சட்டதிருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இதனை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அதன்பின்னர் அதன் மீதான விவாதம் நடைபெறும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

அதில் தற்போது சில திருத்தங்கள் செய்யப்படவுள்ளதன் மூலம் சில கட்டுப்பாடுகள் நீக்கப்படுகின்றன

மேலும் சட்ட விரோதமாக குடியேறிய இதுபோன்ற அகதிகளுக்கு எதிரான வழக்குகளிலிருந்து அவர்களுக்கு நிவாரணம் பெறவும் புதிய சட்ட திருத்தத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது இந்த சுட்ட திருத்த மசோதா அசாம் மேகாலயா மிசோராம் திரிபுரா அருணாச்சலப்பிரதேசம் நாகாலாந்து ஆகிய மாநிலங்களில் பழங்குடியினர் வாழும் பகுதிகள் உள்ளிட்ட சில பகுதிகளுக்கு பொருந்தாது இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் தொடர்பாக காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் இடதுசாரிகட்சிகள் உள்ளிட்ட கட்சிகள் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்துள்ளன இன்று இந்த மசோதா தாக்கல் செய்யப்படுவதை முன்னிட்டு கடைபிடிக்க வேண்டிய அனுகுமுறைகள் தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் நேற்றிரவு நடைபெற்றது கூட்டத்திற்கு பின் கருத்து தெரிவித்த மக்களவை காங்கிரஸ் தலைவர் திரு அதிர்ரஞ்சன் சவுத்திரி இந்த மசோதா அரசியல் சாசனத்திற்கும் மதசார்பற்ற மான்புகளுக்கும் எதிரான என்றாா் எனவே இதை காங்கிரஸ் கட்சி எதிர்க்கும் என்று அவர் கூறினார் இதனிடையே இன்று பிஜேபி உறுப்பினர்கள் அனைவரும் மக்களவை நடவடிக்கைகளில் தவறாமல் கலந்துகொள்ள வேண்டும் என்று அக்கட்சி கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது இதேபோல் திரிணாமுள் காங்கிரஸ் கட்சியும் இன்று முதல் நான்கு நாட்கள் அவை நடவடிக்கைகளில் தவறாமல் கலந்துகொள்ள வேண்டும்என்று அக்கட்சி உறுப்பினர்களுக்கு கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது

வாக்கு எண்ணிக்கை காலை எட்டு மணிக்கு தொடங்கும் தபால் வாக்குகள் முதலில் எண்ணப்பட்ட பின்னர் மின்னணு வாக்குப் பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் முடிவுகள் இன்று மாலைக்குள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

நான்கு மாதங்களாக கர்நாடகாவில் உள்ள பிஜேபி அரசுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது

பிஜேபி அரசு பெரும்பான்மை பெற இன்று வெளியாகும் தேர்தல் முடிவுகளில் குறைந்தது அக்கட்சி ஆறு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும்

ஏற்கனவே இரண்டு கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் அடுத்த கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன

பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி பராகி மற்றும் பொக்காரோவில் இன்று நடைபெறும் இரண்டு பிரச்சார பொதுக் கூட்டங்களில் பங்கேற்கிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தியும் இரண்டு பிரச்சார பொதுக் கூட்டங்களில் இன்று கலந்துகொள்கிறார்

ஜார்க்கண்ட்டில் குலாம் மாவட்டத்திலுள்ள சிசயி தொகுதியில் ஒரு வாக்குச்சாவடியில் இன்று மறுவாக்குப் பதிவு நடைபெறுகிறது

கடந்த சனிக்கிழமை அங்கு தேர்தல் நடைபெற்ற போது ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்தார் ஐந்து பேர் காயமடைந்தனர் அதை தொடர்ந்து அங்கு வாக்குப் பதிவு நிறுத்தப்பட்டடு தற்போது மறுவாக்குப் பதிவு நடைபெறுகிறது மகளிர் பாதுகாப்புக்கு காவல்துறையினர் மேலும் திறம்பட்ட முறையில் செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

இதில் பங்கேற்று உரையாற்றிய பிரதமர் மகளிர் குழந்தைகள் உட்பட சமுகத்தின் அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் நம்பிக்கையை நிருபிக்கும் வகையில் காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்

சிறப்பான காவல் பணி குறித்த விரிவான செயல் திட்ட பட்டியல் தயாரிக்கப்பட்டு அதை அனைத்து மாநிலங்கள் மற்றும் யுனியன் பிரதேசங்கள் ஏற்கும் வகையில் அவை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

கடந்த வியாழக்கிழமை காலை அந்த பெண் நீதிமன்றத்திற்கு சென்ற போது பிகார் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் அவருக்கு சிவர் தீ வைத்தனர் அதையடுத்து அப் பெண் புதுதில்லி சப்தர்ஜங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்

சிறப்பு நீதிமன்றத்தின் மூலம் இந்த கடும் குற்றக்சம்பவம் விசாரிக்கப்பட்டு சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் விரைந்து கடும் தண்டனை வழங்கப்படும் என்று மாநில முதலமைச்சர் திரு யோகி அதித்தியநாத் ஏற்கனவே கூறியுள்ளார்

மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில தலைவர் திரு சந்திரகாந்த் பாட்டீல் இதை தெரிவித்தார் இம்மாத இறுதிக்குள் கட்சி பொறுப்புகள் அனைத்திற்கும் நியமனங்கள் செய்யப்படும் என்று அவர் கூறினார்

இன்றைய நிகழ்ச்சியில் மகளிர் பாதுகாப்பில் பிரச்சினைகள் மற்றும் சவால்கள் என்ற தலைப்பில் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் விவாதம் நடைபெறுகிறது

பிரபல பின்னணி பாடகி லதா மங்கேஷ்வர் உடல் நலம் பெற்று மும்பை மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார்

மல்யுத்தப் போட்டியிலும் சாக்ஸி மாலிக் பவன்குமார் அன்சு ரவீந்தர் ஆகியோர் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினர்

திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டஸ் முதலில் பந்து வீசத் தீர்மானித்தது